அவரதுமறைவுக்குகுடியரசுதலைவர் துணைத்தலைவர் பிரதமர்மற்றும்தலைவர்கள்இரங்கல்தெரிவித்துள்ளனர்

நாள்துக்கம்அனுசரிக்கப்படும்என்றுமத்தியஅரசுஅறிவித்திருக்கிறது தமிழகஅரசுஅறிவித்துள்ளபுதியதளர்வுகள்இன்றுமுதல்செயல்பாட்டுக்குவ ருகிறது உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் சட்டீஸ்கர்மற்றும்ஒடிசாஆகியமாநிலங்களுக்குமத்தியக்குழுவினரைஅனு ப்பஉள்ளதாகசுகாதாரஅமைச்சகம்தெரிவித்திருக்கிறது முன்னாள்குடியரசுதலைவர்திரு

உடல்நலக்குறைவுகாரணமாகடெல்லிராணுவமருத்துவமனையில்சேர்க்கப்பட்டி ருந்தகிரு பிரணாப்முகர்ஜி சிகிச்சைபலனின்றிநேற்றுமாலையில்மரணம்அடைந்தார்

மத்தியஅரசில்நிதிஅமைச்சர் பாதுகாப்புஅமைச்சர் வெளியுறவுஅமைச்சர்மற்றும்வர்த்தகஅமைச்சராகதிரு பிரணாப்முகர்ஜிபணி யாற்றிய்ளளார் மேற்குவங்கமாநிலத்தில்மிராட்டிஎன்றசிறியகிராமத்தில்சுதந்திரப்போராட்டவீ ரர்களானகமதாகின்கர்முகர்ஜி ராஜலெட்சுமிதம்பதிக்குபிறந்ததிரு பிரணாப் வரலாறுமற்றும்அரசியலில்முதுகலைபட்டம்பெற்றவர் ஆரம்பகாலத்தில்கல்லூரிபேராசிரியராகவும் பத்திரிகையாளராகவும்பணியாற்றியவர்

திட்டக்குழுதுணைதலைவர் சர்வதேசநிதியம் உலகவங்கிமற்றும்ஆசியவளர்ச்சிவங்கிஆகியவற்றின்இயக்குனர்குழுக்களிலு ம்அவர்பணியாற்றியிருக்கிறார் நாட்டில்பொருளாதாரம்மற்றும்நிதிசீர்திருத்தங்களைசெயல்படுத்தியதில்சிறப் பாகபங்காற்றிஉள்ளார்

பிரணாப்முகர்ஜியின்மறைவுக்குவரும் ம்தேதிவரைஏழுநாள்துக்கம்அனுசரிக்கப்படும்என்றுமத்தியஅரசுஅறிவித்திருக் கிறது இந்தநாட்களில்தேசியக்கொடிஅரைக்கம்பத்தில்பறக்கவிடப்படும்என்றும் அரசுநிகழ்ச்சிகள்ரத்துசெய்யப்படும்என்றும்தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

பிரணாப்முகர்ஜியின்மறைவுக்குகுடியரசுத்தலைவர்திரு ராம்நாத்கோவிந் த் துணைதலைவர்திரு வெங்கய்யநாயுடு பிரதமர்திரு நரேந்திரமோடிமற்றும்தலைவர்கள்இரங்கல்தெரிவித்துள்ளனர் குடியரசுதலைவர்வெளியிட்டஇரங்கல்செய்தியில் இந்தியதேசம்தனதுமகத்தானமகன்களில்ஒருவரைஇழந்துவிட்டதாகக்குறிப்பிட் டுள்ளார்

குடியரசுதுணைதலைவர்திரு வெங்கய்யநாயுடுவெளியிட்டஇரங்கல்செய்தியில் நாடுஒருமூத்ததலைவரைஇழந்துவிட்டதுஎன்றுகூறியுள்ளார் சாதாரணகுடும்பத் தில்பிறந்துதனதுஒழுக்கம் உழைப்பு அர்ப்பணிப்புகாரணமாகநாட்டின்உயர்ந்தபொறுப்புக்குவந்தவர்திரு பிரணாப் முகர்ஜிஎன்றும்திரு வெங்கய்யநாயுடுதெரிவித்திருக்கிறார் பிரதமர்திரு நரேந்திரமோடிவெளியிட்டஇரங்கல்செய்தியில் திரு பிரணாப்முகர்ஜிநாட்டின்வளர்ச்சிப்பாதையில்ஒருசிறந்தமுத்திரையைப்ப தித்துவிட்டுசென்றுள்ளார் அரசியல்வேறுபாடுகளுக்குஅப்பாற்பட்டு அனைத்துகட்சியினராலும் மக்களாலும்மதிக்கப்பட்டார்என்றுகுறிப்பிட்டிருக்கிறார்

பிரணாப்முகர்ஜிகுடியரசுதலைவராகபதவிவகித்தபோதுசாமான்யமக்களு ம்எளிதாகவந்துசெல்லும்இடமாகராஷ்டிரபதிபவனைமாற்றியவர்என்றும் பல்வேறுகொள்கைமுடிவுகளில்அவர்அளித்தஆலோசனைகளைஎன்றுமேமறக்க முடியாதுஎன்றும்பிரதமர்கூறியுள்ளார் முன்னாள்குடியரசுதலைவர்பிரணாப்முகர்ஜியின்மறைவால் இந்தியஅரசியலில்ஒருவெற்றிடம்ஏற்பட்டுள்ளதாகஉள்துறைஅமைச்சர்திரு அ மித்ஷாகூறியுள்ளார் காங்கிரஸ்முன்னாள்தலைவர்திரு ராகுல்காந்தி பாஜகதலைவர்திரு

நட்டாமற்றும்பல்வேறுஅரசியல்தலைவர்களும் பிரணாப்முகர்ஜியின்மறைவுக்குஇரங்கல்தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பின்னர்

இறுதிச் சுடங்குகள் நடத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகஅரசுஅறிவித்துள்ளபுதியதளர்வுகள்இன்றுமுதல்செயல்பாட்டுக்குவருகிற து

எடப்பாடிபழனிசாமிஅறிவித்திருந்தார் நோய்கட்டுப்பாட்டுபகுதிகளைத்தவிரமற்றபகுதிகளில்இ பாஸ்இல்லாமல் மக்கள்பயணம்செய்யலாம் வெளிநாடுமற்றும்வெளிமாநிலங்களில்இருந்துவரு பவர்களுக்குமட்டும்இ பாஸ்நடைமுறைதொடரவுள்ளது மாவட்டத்திற்குள்பொதுமற்றும்தனியார்போக்குவரத்துசேவைகளும்தொடங்கி யுள்ளது வழிபாட்டுதலங்களில்இன்றுமுதல் மக்கள்வழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றிதரிசனம்செய்வதற்குஅனுமதிக்க ப்பட்டுள்ளது

அரசு அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் வங்கிகள்மற்றும் இதரநிறுவனங்கள் நூறுசதவிகிதபணியாளர்களுடன்செயல்படஉள்ளன மாநிலங்களுக்குஇடையேயானஅனுமதிக்கப்பட்டதடங்களில்மட்டும்ரயில்போக் குவரத்துஇயக்கப்படுகிறது

பள்ளிகள் கல்லூரிகள் திரையரங்குகள் நீச்சல்குளங்கள் அருங்காட்சியகங்கள் சுற்றுலாதலங்கள்மற்றும்பொழுதுபோக்குபூங்காக்கள்போன்றவற்றுக்கானத டைநீடிக்கப்பட்டுள்ளது அரசியல் கல்விமற்றும்பொதுவிழாக்களுக்குவிதிக்கப்பட்டதடையும்மறுஉத்தரவுவரும்வ ரைதொடரஉள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில்கடைபிடிக்கப்பட்டமுழுஊரடங்குஇனிமேல்இருக்காது என்றும்தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் சட்டீஸ்கர்மற்றும்ஒடிசாஆகியமாநிலங்களுக்குமத்தியக்குழுவினரைசுகாதாரஅ மைச்சகம்அனுப்பஉள்ளது

மத்தியக்குழுவினர்மாநிலங்களுக்குசென்றுஆய்வுசெய்து மாநிலஅதிகாரிகளுடன்இணைந்துதொற்றுபரவாமல்தடுக்கும்பணிகளைகண் காணிப்பார்கள் நோய்தொற்றுகண்டறிதல் மருத்துவமனைகளில்கவனம்செலுத்துதல்மற்றும்நோயாளிகளைகண்காணித் தல்உள்ளிட்டபணிகளில்மத்தியக்குழுவினர்ஆலோசனைகளைவழங்குவார்கள்

குணம்அடைவோர்விகிதம்அதிகரித்துவருவதால் நோய்தொற்றுஅறியப்படுபவர்களின்விகிதம்குறைந்துவருகிறது

சி எம் ஆர்தெரிவித்துள்ளது தொற்றுபாதிப்பினால்இறந்தவர்களின்விகிதம்ஒன்றுபுள்ளிஏழுஒன்பதுசதவீத மாகஉள்ளது உலகஅளவில்குறைந்தஇறப்புவிகிதம்உள்ளநாடுகளில்ஒன்றாகஇந்தியாஇருப்ப தாகவும்தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

சர்வதேசசரக்குவிமானப்போக்குவரத்துவழக்கம்போல்இயக்கப்படலாம்என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறப்புவிமானபோக்குவரத்துசேவைகளுக்குமட்டும்அனுமதிஅளிக்கப்படும்என் றும்அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்விநிறுவனங்களின்மாணவர்சேர்க்கைக்கானஜே

இதேர்வுஇன்றுமுத ல்தொடங்குகிறது

இன்றுதொடங்கும்ஜே இ இ தேர்வுவரும் ம்தேதிவரைநடைபெறவுள்ளது

இ இமற்றும்நீட்தேர்வுஎழுதவிருப்பதாகமாநிலகல்விஅமைச்சர்திரு பூபேந்தி ரசிங்தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்குஜி எஸ் டி இழப்பீட்டுதொகையைமுழுமையாகதரவேண்டும்என் றுகோரிக்கைவிடுத்து பிரதமர்திரு நரேந்திரமோடிக்குமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமிகடிதம் அனுப்பியுள்ளார்

ஜிஎஸ்டிஇழப்பீட்டுதொகையைமத்தியஅரசுநடப்புஆண்டுக்குள்முழுமையாகஅ ளிக்கவேண்டுமெனஅவர்கோரிக்கைவிடுத்திருக்கிறார்